எடப்பாடி கே

காவிரி காவிரியில் நீர்வரத்து மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளின் மழையளவை பொறுத்து கர்நாடகம் தமிழகத்திற்கு ஜீன் ஜீலை மாதத்திற்கான தண்ணீரை திறந்துவிட காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டுள்ளது புதுதில்லியில் காவிரி நீர்மேலாண்மை ஆணையத்தலைவர் திரு

இக்கூட்டத்தில் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையத்தின் உறுப்பினர் திரு

பிரபாகர் காவிரி தொழில்நுட்பக்குழு தலைவர் திரு சுப்ரமணியன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

எடப்பாடி கே

நாகையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர்

உயர்கல்வித்துறையில் திருச்சிராப்பள்ளி பெரியார் ஈ வே ரா

விஜயபாஸ்கர் முதலமைச்சரிடம் நேரில் காண்பித்து வாழ்த்து பெற்றார்

மணியன் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் திரு ராஜேந்திரபாலாஜி திரு

சம்பத் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

சென்னை தரமணி மைய பாலிடெக்னிக் கல்லூரி அரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று கலந்தாய்வு நடைபெறுகிறது நாளை முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசு தாரர்களுக்கும் நாளை மற்றாள் விளையாட்டு வீரர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறும்

மக்களவை மக்களவையில் குடியரசுத்தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த விவாதத்தின்மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் நாடுமுழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனை அதிகம் நிலவுவதாகவும் தெரிவித்தார் இதற்கு அரசின் மெத்தனப்போக்கே காரணம் என்றும் அவர் குறைகூறினார் இதற்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு

மேக்வால் பிஜேபி உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் பேசிய பிஜேபி உறுப்பினர் ஹேமமாலினி தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் நாடு முழுவதும் குடிநீர் பிரச்சனை கடுமையாக உள்ளதாகவும் மதுரா மக்கள் பயன்பெறும் வகையில் யமுனை நதிநீர் துாய்மைப்படுத்தும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவசர நிலையை எதிர்த்து போராடிய அனைவரையும் தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியிட்ட அறிக்கையில் அவசர நிலை காலம் தேச வரலாற்றில் இருளடைந்த அத்தியாயமாகும் என்றும் அரசியல் சாசன ஒருமைப்பாட்டின் முக்கியத்துவத்தை மக்கள் எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில் நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநாட்ட பாடுபட்ட தியாகிகள் அனைவரையும் இந்நாளில் வணங்குவதாக கூறியுள்ளார்

தேசிய சுகாதாரம் நிலவரம் குறித்த ஒருங்கிணைந்த தகவல்கள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார்

பிரதமர் ட்விட்டர் நாட்டை நகர்ப்புறமயமாக்கும் திட்டத்தின்கீழ் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்மார்ட் சிட்டி அம்ருத் திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இத்தகைய வளர்ச்சிக்கு முதலீடுகள் வேகம் தொழில்நுட்ப பயன்பாடு பொதுமக்கள் பங்களிப்பு பெரும்பங்காற்றியதாகவும் குறிப்பிட்டார் நகர்ப்புற கட்டமைப்பை மேலும் மேம்படுத்த தமது அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் கோடிக்கணக்கான மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கு எவ்வித தொய்வும் இல்லாமல் திட்டமிட்டபடி செயல்படுத்தப்படும் என்றார்

இந்த மாநாட்டின் ஒருபகுதியாக பிரதமர் சீன அதிபர் ஸ் ஜின் பிங் ரீய அதிபர் விளாடிமிர் புடின் உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கை சர்வதேச நாடுகளிடையே அமைதியை ஏற்படுத்துவது ராணுவ ரீதியிலான ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது மேலும் உணவுப்பாதுகாப்பு ளிசக்தி பாதுகாப்பு நிதி ஸ்திரத்தன்மை தீவிரவாத பிரச்சனைகள் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் திறன்மேம்பாடு செயற்கை நுண்ணறிவு போன்றவை குறித்த பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறுகின்றன

வாய்ஸ் ரயில்வே அமைச்சகத்தின் உத்கிருஷ்ட் திட்டத்தின்கீழ் திருச்சி பொன்மலை பணிமனையில் புனரமைக்கப்பட்ட ரயில் பெட்டிகளுடன் மன்னார்குடி ஜோத்பூர் பகத் கி கோத்தி விரைவு ரயில் இயக்கப்படுகிறது இதுகுறித்து எமது திருவாரூர் செய்தியாளர்

சுப்ரமணியன் எச்சரித்துள்ளார்